அடிபெடுத்து வைத்துள்ளது

உள்ளாகி இருப்பதாகவும் இவற்றை களைவதில் தமது அரசு உறுதியுடன் இருப்பதாகவும் பிரதமர் தெரிவித்துள்ளார்

உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார் பிரதமர் திரு

பாதிக்கப்பட்டுள்ளனர் சென்னை செங்கல்பட்டு

நீட்டிக்க வேண்டுமென்று மருத்துவ நிபுணர் குழு தமிழக அரசுக்கு பரிந்துரை செய்துள்ளது இனி விரிவான செய்திகள் மத்தியில் பிரதமர் திரு நரேந்திரமோடி தலைமையிலாள அரசு பொறுப்பேற்று இரண்டாவது ஆண்டில் இன்று அடிபெடுத்து வைத்துள்ளது இதனைபொட்டி பிரதமர் திரு நரேந்திரமோடி நாட்டு மக்களுக்கு எடிதம் எழுதியுள்ளார் மத்தியில் முழு அறுதிப்பெரும்பான்மையுடன் தொடர்ந்து இரண்டாவது முறையாக தமது அரசு இதேநாளில் பதவியேற்றதாக அவர் அதில் குறிப்பிட்டுள்ளார் நாட்டின் ஜனநாயகத்தில் பொன் எழுத்துக்களால் எழுதப்பட்ட அத்தியாயம் இது என்றும் பிரதமா் கூறியுள்ளார்

மக்கள் நலனுக்காக மத்திய அரசு நிறைவேற்றியுள்ள திட்டங்களையும் அந்த கடிதத்தில் அவா பட்டியலிட்டுள்ளார் நாட்டு நலனை மட்டுமே கருத்தில் கொண்டு வரலாற்று சிறப்புமிக்க முடிவுகளை தமது அரக மேற்கொண்டதாகவும் பிரதமர் கூறியுள்ளார்

இந்த நோய் தொற்றுக்கு எதிராக போரில் நாட்டு மக்கள் அனைவரும் பல்வேறு சிரமங்களுக்கு உள்ளாகியுள்ளதையும் பிரதமர் குட்டிக்காட்டியுள்ளார் இவற்றை களைவதில் தமது அரசு உறுதியுடன் இருப்பதாகவும் அவர் தெரிவித்துள்ளார்

பொருளாதாரத்திற்கு புத்தயிர் அளிக்கும் நடவடிக்கைகளுக்கு இந்தியா பிற நாடுகளுக்கு முன்னுதாரனமாக திகழ வேண்டுமென்றும் பிரதமர் தெரிவித்துள்ளார் வளர்ச்சியின் பாதையை நோக்கி நாம் பயணிக்கும்போது வெற்றி நிச்சுபம் நம்மை தேடி வரும் என்றும் திரு நரேந்திரமோடி அந்த கடிதத்தில் கூறியுள்ளார் பிரதமர் திரு நரேந்திரமோடி தலைமையிலாள அரசு இரண்டாவது முறையாக பொறுப்பேற்று முதலாவது ஆண்டை வெற்றிகரமாக நிறைவு செய்துள்ளதற்காக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா பிரதமருக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளார் இது குறித்து இன்று அவர் வெளியிட்டுள்ள டுவிட்டர் செய்தியில் திரு மோடியின் தொலைநோக்கு பார்வையில் உறுதியான தலைமையில் நாடு வளர்ச்சியை நோக்கு வெற்றிநடை போடுவதாக கூறியுள்ளார் வரலாற்று பிழைகளை களைவதற்கு நடவடிக்கை எடுத்ததோடு மட்டுமல்லாமல் இந்தியா கயசாா்புடன் திகழ்வதற்கும் கடந்த ஆறு ஆண்டுளில் அடித்தளமிட்டவர் திரு நரேந்திரமோடி என்று திரு அமித்ஷா புகழாரம் குட்டியுள்ளார் தொழில்நட்பம் மற்றும் பொருளாதாரத்தில் உலகிலேயே இந்தியா முக்கிய நாடாக திகழ்வதற்கு பிரதமர் திரு நரேந்திரமோடி தலைமைதாள் காரணம் என்று மத்திய தொழில்நுட்பத்துறை அமைச்சர் திரு ரவிசங்கர் பிரசாத் தெரிவித்துள்ளார் ஏதிர்கால வளர்ச்சிக்கு அடித்தளம் அமைக்கும் வகையில் சுயசார்பு மிக்க இந்தியாவை பிரதமா் திரு நரேந்திரமோடி உருவக்கி வருவதாக தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சா் திரு பிரகாஷ் ஜுடேக்கா் தெரிவித்துள்ளாா் பிரதமா் அறிவித்துள்ள திட்டங்கள் பொருளாதாரத்தை ஊக்கப்படுத்தும் விதத்தில் அமைந்துள்ளதாகவும் அவா் குறிப்பிட்டுள்ளார் வடந்த ஆறு ஆண்டுகளாக பிரதமா் மிகச் சிறப்பாக ஆட்சி செய்து வருவதாகவும் திரு பிரகாஷ் ஜவடேக்கா தெரிவித்துள்ளார் பிரதம் திரு நரேந்திரமோடி தலைமையிலான பிஜேபி அரக இரண்டாவது முறையாக பதவியேற்று இரண்டாவது ஆண்டில் அடியெடுத்து வைத்துள்ளதை முன்னிட்டு பிஜேபி தலைவர் திரு ஜே பி நட்டா காணொலி காட்சி வாயிலாக கட்சித் தொண்டர்களிடையே உரையாற்றினார்

பிரதமா இன்று நாட்டு மக்களுக்கு எழுதியுள்ள கடிதத்தின் விவரங்களை பத்து கோடி குடும்பங்களுக்கு கொண்டு சேர்க்க வேண்டுமென்றும் இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட கூட்டங்களை காணொலி காட்சி வாயிலாக நடத்த வேண்டுமென்றும் திரு ஜெ பி நட்டா கேட்டுக் கொண்டார் நாடு முழுவதும் ஆல் இல்லா லெவல் கிராஸிங் தொடர்பாக கடநத ஒராண்டில் உயிரிழப்பு ஏதும் இல்லை என்று ரயில்வே அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார் திரு நரேந்திரமோடி தலைமையிலான அரசு இரண்டாவது முறையாக பதவியேற்ற ஒராண்டு நிறைவு பெற்றதை அடுத்து எமது கெப்தியாளிடம் பேசிய அவர் பாதுகாப்பு மற்றும் செயல்திறன் அதிகித்துள்ளதாகக் குறிப்பிட்டா்

பிரதமர் திரு

நாட்டில் உள்ள அனைத்து வானொலி நிலையங்கள் தூர்தர்ஷன் அலைவரிசைகள் மற்றும் யூ டியூப் உள்ளிட்ட இணையதளங்களிலும் பிரதமரின் உரை இடம் பெறுகிறது பிரதமின் உரையைத் தொடர்ந்து அதன் தமிழாக்கத்தை சென்னை வானொலி ஒலிபரப்புகிறது

இந்த ஆலோசனை கூட்டத்திற்குப் பின் செய்தியாளர்களிடம் பேசிய இந்த குழுவில் இடம்பெற்றுள்ள டாக்டர் பிரதீப் கௌ் சென்னை செங்கல்பட்டு திருவள்ளுர் காஞ்சிபுரம் ஆகிய நான்கு மாவட்டங்களிலும் ஊரடங்கை மேலும் நீட்டிக்க வேண்டுமென்று அரசுக்கு பரிந்துரைத்துதிருப்பதாகக் கூறினார் சென்னையில் நோய் தொற்று அதிகம் பாதிக்கப்பட்டுள்ள மண்டலங்களில் கூடுதல் விழிப்புணர்வு தேவை என்றும் அவர் தெரிவித்தார் நோய் தொற்று அதிகரித்து வருவது குறித்து மக்கள் அச்சப்படத் தேவையில்லை என்றும் சமூக பரவலாக இது உருவாகவில்லை என்றும் அவர் கூறினார்

நோய் தொற்று தடுப்புப் பணியில் ஈடுபட்டுள்ள மருத்துவா்கள் உள்ளிட்ட களப்பணியாளா்கள் சிறப்பாக பணியாற்றி வருவதாகவும் அவர் தெரிவித்தார் தமிழகம் முழுவதும் ஒரே மாதிரியாள ஊரடங்கு தேவையில்லை என்றம் நோய் தொற்றின் தன்மைக்கு ஏற்ப தளர்வுகள் அறிவிக்கலாம் என்றும் நிபுணர் குழுவினர் தெரிவித்தனர் பொது போக்குவரத்துக்கு தற்போது சாத்தியமில்லை என்றும் அவர்கள் கூறினர்